பொது ஊரடங்கிலிருந்து நான்காவது கட்ட தளர்வுகளையும் அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மெட்ரோ ரயில் சேவைக்கும் திறந்தவெளி திரையரங்கங்கள் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஊரடங்கிலிருந்து மேலும் சில தளர்வுகளை மாநில அரசு விரைவில் அறிவிக்கவுள்ளது

இஸ்லாமிய மக்களால் மொகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டியது அவசியம் என்றும் அதளை நோக்கிய ஆராய்ச்சியில் இளம் ஆராய்ச்சியாளர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள ராணி லகுட்மிபாய் மத்திய வேளாண் பல்கலைக் கழகத்தில் புதிய கட்டிடங்களை நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக திறந்துவைத்து அவர் பேசினார் ட்ராக்டர்களை பயன்படுத்தினாலும் அல்லது ரசாயனத்தை பயன்படுத்தினாலும் அவை அனைத்தும் விவசாயிகள் பொதுவாக எதிர்கொள்ளும் பயிர் இழப்பீட்டை குறைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

நாடுதழுவிய பொது ஊரடங்கிலிருந்து நான்காவது கட்ட தளர்வுகளையும் அஅற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த தளர்வுகள் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் கருத்துகளுக்கேற்ப இந்த தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து முன்னதாக மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இருப்பினும் ஆன்லைன் மூவமாகவும் தொலைதூர கல்வி மூவமாகவும் மாணவர்களுக்கு தொடர்ந்து பாடங்கள் கற்பிக்க எந்த தடையும் இல்லை நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சகம் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய க்காதாரத்துறை அமைச்சகம் வெளியிடும் என்று கூறியுள்ளது

இருப்பினும் இதுகுறித்து அவர்களது பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களிடமிருந்து எழுத்துபூர்வமான ஒப்புதல் கடிதத்தை அவர்கள் எடுத்து வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தொழில் முளைவோர் மற்றும் சிறுவணிக மேம்பாட்டு பயிற்சி நிலையம் இந்திய தொழில் முனைவோர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றால் நடத்தப்படும் பயிற்சிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

மத்திய மாநில அரசுகளின் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தொழில் முனைவோருக்கான திறன்மேம்பாட்டு பயிற்சி அளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களைப் பொறுத்தவரை முதுகலை மாணவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் கலையரங்கங்கள் செயல்படுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் அல்லாத இடங்களில் ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் அமல்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்குள் மாவட்டங்களுக்கு இடையிலும் மக்களின் நடமாட்டத்திற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் இதற்காக தனியாக அனுமதியோ இ பாஸ் பெற வேண்டிய அவசியமோ இல்லை என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

ஆரோக்கிய சேது செயலியை அனைவரும் பயன்படுத்த தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

நாளையுடன் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு முடிவடையவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதேபோல் மருத்துவ நிபுணர்களின் கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார் இந்தக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட ஆலோசனைகள் அடிப்படையில் புதிய தளர்வுகளை மாநில அரசு அறிவிக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

விரைவில் மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் நோய்த் தடுப்புப் பணிகளிலும் ஈடுபட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்களை அவர் கேட்டுக் கொண்டார்

அரை சதவீதத்தினருக்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே உயிர்காக்கும் கருவிகளுடன் சிகிச்சை தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் வரும் மாதங்களில் திருவிழாக்கள் அதிகமாக நடைபெறவுள்ளதால் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தடுப்பூசிக்கான அதிகாரமளிக்கப்பட்ட குழுவின் தலைவர் டாக்டர் வி

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இகன்படி இன்று அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் முடப்பட்டுள்ளன முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

சென்னையில் நேற்று முன்தினம் காலமான கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் எச் வசந்தகுமாரின் இறுதிச்சடங்குகள் அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் இன்று நடைபெறுகிறது காலை பத்து மணியளவில் அகஸ்தீஸ்வரத்தில் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் வசந்தகுமார் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் முன்னதாக நேற்று வசந்தகுமார் உடலுக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயவாளர் திரு கே

வேணுகோபால் குமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் சென்னையில் நேற்று வசந்தகுமாரின் உடலுக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்செயலாளா் திரு முகுல் வாஸ்னிக் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர்

ஊரடங்கிலிருந்து சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் வழக்குகள் காணொலி காட்சி வாயிலாகவே விசாரிக்கப்பட்டு வருகின்றன

மக்களவை சட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து தேர்தல்களுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியலை உருவாக்க அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது நாடுமுழுவதும் முரண்பாடு இல்லாத சீரான வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் வகையில் இதற்கான ஆலோசனைகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் கூறியதாக பிடிஐ தெரிவிக்கிறது தற்போது மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள தேர்தல் ஆணையங்கள் தயாரிக்கின்றன இம்மாத துவக்கத்தில் பிரதமர் அலுவலகம் சட்ட அமைச்சகம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தை நடத்தியதாகவும் அதில் நாடு தழுவிய ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தொடர்பாக கருத்துக்களை கேட்டதாகவும் பிடிஐ மேலும் தெரிவிக்கிறது இஸ்லாமிய மக்களால் மொகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

கர்பலா போரில் முஹமது நபியின் பேரனான உசேன் இப்னு அலி கொல்லப்பட்டதை துக்க நாளாக இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றனர்

சேலம் திருச்சி மதுரை நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

மத்திய அரசு அனுமதி அளித்ததை அடுத்து

தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று தில்லி மாநில அரசின் யோசனையை அம்மாநில துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜல் நிராகரித்துவிட்டார் மத்தியப்பிரதேசம் மற்றும் குஜராத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் பெய்த பலத்த மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் மீதான தண்டனையை நாளைமறுநாள் அறிவிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னணி வீரர் சுரேஷ் ரெய்னா விலகியுள்ளார் சொந்த காரணங்களால் ரெய்னா நாடு திரும்பியுள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரேஷ் ரெய்னாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்று அந்த அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு

விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்